நிதியமைச்சரால் அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு ஊக்குவிப்புத் திட்டங்கள் நுகர்வோரின் செலவு செய்யும் திறனையும் மூலதனச் செலவுகளையும் அதிகரிக்கச் செய்யும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி பற்றாக்குறையை ஈடுகட்ட கடன் வாங்க உத்தேசித்துள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவி செய்யும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் தமிழகத்திற்கு வரப்பெற வேண்டிய சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகை மற்றும் நிலுவைத் தொகைகளை விரைவில் வழங்கிட வேண்டுமென தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது

இனி விரிவான செய்திகள் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த நிதியமைச்சரால் அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு ஊக்குவிப்புத் திட்டங்கள் துகர்வோரின் செலவு செய்யும் திறனையும் மூலதனச் செலவுகளையும் அதிகரிக்கச் செய்யும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பண்டிகைக் காலத்தையொட்டி மத்திய அரசு ஊழியர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வட்டியில்லா முன்பணம் வழங்கப்படும் விடுப்பு பயண சலுகைக்குப் பதிவாக பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார்

நிதியமைச்சரின் இந்த அறிவிப்புகளை வரவேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்த அறிவிப்புகள் நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்வதுடன நமது பொருளாதாரத்தில் தேவையை அதிகரிக்கச் செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வருங்காலத்தில் கிடைக்க்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் அடிப்படையில் கடன் வாங்க உத்தேசித்துள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவி செய்யும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

மாநில அரசுகள் பெறும் கடலுக்காள அசல் மற்றும் வட்டித் தொகை முழுவதும் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு செஸ் தொகையிலிருந்து செலுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் மத்திய அரசு கடன் வாங்கி அதனை மாநிலங்களுக்கு வழங்க நேரிட்டால் அது அரசு மற்றும் தனியார் துறையினரின் கடன் தொகை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார் இந்தக் கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் பங்கேற்ற மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார்

எண்ணெய் மற்றும் எரிவாயுத் துறைகளில் இந்தியா குவைத் இடையிவான ஒத்துழைப்புகள் அதிகரிக்கப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இரண்டுநாள் பயணமாக குவைத் சென்றுள்ள திரு தர்மேந்திர பிரதான் குவைத் எண்ணெய் வளத்துறை அமைச்சர் திரு காலித் அலி அல் ஃபதேல் உடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது இருநாடுகளும் எண்ணெய் மற்றும் எரிவாயுத் துறைகளில் பரஸ்பரம் முதலீடு செய்வது குறித்து விவாதித்துடன் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் குவைத் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாகத் திகழ்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின்போது அண்மையில் காலமான குவைத் மன்னரின் மறைவுக்கும் அமைச்சர் இரங்கல் தெரிவித்துக் கொண்டார் மத்திய அரசின் வேளாண் சுட்டங்களை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள வழக்குகளுக்கு நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த நாடாளுமன்றக் கூட்டத்தொடரின்போது நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள இந்த சட்டங்களை எதிர்த்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா மற்றும் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்துள்ள வழக்கு நேற்று தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்டே தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசின் மூன்று வேளானர் சட்டங்களும் அரசியல் சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்தனர்

இதன் ஒரு பகுதியாக சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் மக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி பி பாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்

முதலமைச்சரின் சொந்த கிராமமான சிலுவம்பாளையத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அதிகாலை அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சரின் தாயார் மறைவையடுத்து துத்துக்குடியில் முதலமைச்சர் இன்று பங்கேற்க இருந்த அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது பேருந்துகளில் மாற்றுத் திறனாளிகள் எளிதில் பயணம் செய்வதற்கான வசதிகள் செய்து கொடுக்காதது குறித்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் காணொலி காட்சி மூலம் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் முன்னாள் இயக்குநர் திரு கோ செல்வம் சென்னையில் நேற்றிரவு காலமானார்

சிறந்த ஒலிபரப்பாளராகவும் பல நூல்களுக்கு ஆசிரியராகவும் இருந்த கோ செல்வம் தமிழக அரசின் கம்பர் விருதைப் பெற்றவராவார்

ஜம்மு கஷ்மீரின் ஸ்ரீநகர் அருகே உள்ள ராம்பாக் பகுதியில் பாதுகாப்புப் படையினருடன் நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் லஷ்கர் ஈ தொய் தீவிரவாதிகள் இருவர் கொல்லப்பட்டனர்

தர்மபுரி மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பெண் பாதுகாப்புக் குழு வாகனத்தை காவல்துறை டிஐஜி பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

துபாயில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது